மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது தங்களது மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தேர்தல் முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்க உள்ளனர் தேர்தலுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இதில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது தேர்தலில் இதற்கிடையே குறித்து விவாதிப்பதற்கான பிஜேபியின் இரண்டு நாள் தேசிய குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது அக்கட்சித் தலைவர் திரு அமித் ஷா இதனை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இக்கூட்டத்தில் நாளை நிறைவுஉரையாற்ற உள்ளார் சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து திரு அலோக் வர்மா நீக்கப்பட்டுள்ளார் நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

திரு அலோக் வர்மாவிற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக மத்திய கண்காணிப்பு ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது சிபிஐ இயக்குநர் பொறுப்பு தற்போது கூடுதல் இயக்குநராக உள்ள திரு நாகேஷ்வர் ராவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று திரு அலோக் வர்மா பிடிஐ யிடம் தெரிவித்தார் சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நர்நதிர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தலாக் முறை சட்டவிரோதம் என்றும் இதனை பின்பற்றுபவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும் இந்த அவசர சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது

இந்த அவசர சுட்டத்திற்கு மாற்றான சுட்ட மசோதா மக்களவையில் நிறைவேறிய போதிலும் மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ளது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு சலுகைகள் அளிக்கும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரிக்குழுமத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் அத்துறையின் வளர்ச்சி உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர் மோடி கூறியுள்ளார் சமூக வலைத்தளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் எளிமையான மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் இதர தொழில் புரிவதற்கு வங்கிகள் கடனுதவி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று சென்னையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றானவற்றை உற்பத்தி செய்யும் மகளிர் சுயஉதவிக்குழுக்குளுக்கும் கடனுதவி வழங்கப்படவேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கும் வகையில் நீதி நெறி வகுப்புகள் கற்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் கூறினார் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க அனுமதி கோரி தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுத்தாக்கல் செய்துள்ளது வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பவர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கவேண்டும் என்றும் இதர பிரிவினருக்கு வழங்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இந்த மனுத்தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கு திமுக தொடுத்த வழக்கே காரணம் என மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தல் தொடர்பான அறிவிப்பு மே மாதத்தில் வெளியிடப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார்

பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார் நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான அறிவிப்பினை முதலமைச்சர் உரிய நேரத்தில் வெளியிடுவார் என்றார் மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது என்றும் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார்

அமெரிக்கா வடகொரியா இடையேயான அனுகக்தி பேச்சுக்களில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலைக்கு தீர்வுகாண உதவிட சீனா முன்வந்துள்ளது

கரூர் மாவட்டத்தில் கழிப்பறையின் அவசியம் குறித்து சிறந்த விழிப்புணர்வு ஒவியம் வரைபவர்களின் பெயர்கள் தேசிய அளவிவான விருதுக்கு பரிந்துரைக்குப்படும் என்று ஆட்சியர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் கள்ளியாகுமரி மாவட்த்தில் வளர்ச்சி திட்டப் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு ஆட்சியர் திரு பிரசாந்த் வடநேரே அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார்

இந்தியா வரும் திங்கட்கிழமை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் பஹ்ரைனை எதிர்கொள்கிறது குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியிலில் இந்தியாவின் மேரிகோம் முதலிடத்தை பிடித்துள்ளார்

தேசிய கூடைப்பந்து காம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தமிழக அணி அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பெங்களுரு லக்னோவை எதிர்கொள்கிறது நாளை நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதி போட்டியில் மும்பை ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறும் சென்னையில் நடைபெற்ற தமிழகம் தில்லி அணிகளுக்கிடையேயான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி ட்ராவில் முடிவடைந்தது

சென்னையில் நடைபெற்றுவரும் தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டியில் தமிழகம் இன்று அஸ்ஸாமை எதிர்கொள்கிறது